நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் கொரோனா பொது முடக்கத்தை நீடிப்பது குறித்து அண்டை மாநிலங்களின் முடிவுகளுக்கு ஏற்ப புதுச்சேரி அரசு முடிவெடுக்கும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

நாட்டில் உணவு தானியங்களுக்கு பற்றாக்குறை எதுவும் இராது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் கோமர் கூறியுள்ளார் டிடி நியூஸ் அலைவரிசைக்கு இன்று இது குறித்து பிரத்யேக பேட்டி அளித்த அவர் நாட்டில் உணவு தானியங்களின் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாகவும் நடப்பு அறுவடை பருவத்தில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறினார் கொரேனா பொது முடக்கத்தினால் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் தாக்கங்களை குறைக்க அரசு உடனுக்குடன் மேற்கொண்ட முயற்சிகளையும் அமைச்சர் சுட்டிக் காட்டினார்

அத்தியாவசிய பொருட்களின் கள்ளச் சந்தை விற்பனை மற்றும் பதுக்கலை தடுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உரிய நேரத்தில் உரிய முடிவுகளை மேற்கொண்டு வருகிறது நாடு முழுவதும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்த இது போல ஒவ்வொரு அமைச்சகமும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நேரடி வழிகாட்டுதலின் கீழ் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன இன்று ஈஸ்டர் திருநாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஏசு பிரானின் உன்னதமான சிந்தனைகளை குறிப்பாக ஏழைகளுக்கும் நலிந்தவர்களுக்கும் அதிகாரம் அளிக்க வேண்டும் என்ற ஏசு பிரானின் கடப்பாட்டை சிறப்புமிக்க ஈஸ்டர் திருநாளில் அனைவரும் நினைவு கூர்வோமாக என்று அவர் தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் கொரோனா பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்து ஆரோக்கியமான பூமி ஒன்றை உருவாக்க கூடுதல் வலிமையை இந்நாள் நமக்கு வழங்கட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு

இந்நிகழ்ச்சியில் இடம் பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் விவாதிக்க வேண்டிய தலைப்புகளை பொது மக்கள் தம்முடன் பகிர்ந்து கொள்ளலாம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டர் பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

மத்திய அரசின் அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கழகம் கொரோனா வைரசை ஒழிப்பதற்கான பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வருகிறது கொரோனா வைரசின் மரபணு வரிசை முறை பற்றிய ஆய்வுகளில் அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் கழகத்தின் ஆய்வகங்கள் முன்னிலையில் உள்ளன ஹைதரபாத்தில் உள்ள உயிர்ம மற்றும் மூலக்கூறு உயிரியல் கொரோனா கிருமி பல்கிப் பெருகும் விதம் மையம் குறித்து அறிவதற்கான ஆய்வில் ஈடுபட்டு வருகிறது இத்தகைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது குறித்து இந்த மையம் ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு மருத்துவ அமைப்புகளை சேர்ந்த டாக்டர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளது வைரஸ் தாக்குதலுக்கு ஆளாகி குணமடைந்தவர்களின் ரத்த பிளாஸ்மாவில் இருந்து ஆன்ட்டிபாடி என்னும் புறப்பொருள் எதிர்ப்பு மூலக்கூறுகளை பிரித்தெடுத்து இதர நோயாளிகளின் சிகிச்சைக்கு பயன்படுத்துவது போல கொரோனா வைரசுக்கு எதிரான ஆன்ட்டிபாடி மூலக்கூறுகளை ஆய்வகத்திலேயே தயாரிக்கும் முயற்சியில் மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்ப துறையும் கொரோனா எதிர்ப்பு கூட்டமைப்பும் இணைந்து ஈடுபட்டுள்ளன டெல்லி பல்கலைக்கழகத்தின் தெற்கு வளாகத்தில் உள்ள தொற்று நோய்க் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான புதுமை மையத்தில் பேராசிரியர் விஜய் சவுத்ரி தலைமையில் மேற்கொள்ளப்படும் இம்முயற்சிகளில் தேசிய நோய் எதிர்ப்பு கழகத்தை சேர்ந்த டாக்டர் அமுல்யா பாண்டா புனேயில் உள்ள ஜெனோவா பயோஃபார்மா நிறுவனத்தின் டாக்டர் சஞ்சய் சிங் ஆகியோரும் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் வெவ்வேறு பிராந்தியங்கள் தமிழகம் கேரளம் மற்றும் ஆந்திரத்தை ஒட்டி அமைந்திருப்பதால் கொரோனா பொது முடக்கத்தை நீட்டிப்பது குறித்து அந்தந்த மாநில அரசுகள் மேற்கொள்ளும் முடிவிற்கு ஏற்ப புதுச்சேரி அமைச்சரவை முடிவெடுக்கும் என்று முதலமைச்சர் திரு

கொரோனா பொது முடக்கம் காரணமாக தேவாலயங்களில் மக்களை கூட்டும் வகையிலான பிரார்த்தனைகள் தவிர்க்கப்பட்ட நிலையில் விஸ்வாசிகள் தத்தம் இல்லங்களில் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் சில தேவாலயங்களில் மக்கள் கூட்டமின்றி பாதிரிமார்கள் நடத்திய ஈஸ்டர் பிரார்த்தனைகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது புதுச்சேரியில் வீடற்ற ஆதரவற்ற தெருவோர மக்களுக்கு மாநில பேரிடர் நிதியை பயன்படுத்தி மாவட்ட ஆட்சியரகம் மூலம் அன்றாடம் உணவு வழங்கப்படும் நிலையில் இன்றும் நாளையும் உணவு வழங்குவதற்கான செலவை பிரான்சில் வசிக்கும் புதுச்சேரி தமிழர்கள் ஏற்றுள்ளனர் உணவு தயாரிக்கும் இடங்களில் ஒன்றான வள்ளலார் சபையில் இன்று இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு அருண் பிரான்ஸ் வாழ் புதுச்சேரி தமிழர்கள் சங்கத்தின் திரு சிவ விழியன் டாக்டர் சத்தியா ஆனந்தம் திரு மோகன் உள்ளிட்டோர் சமூக இடைவெளியை பராமரித்துக் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மணவெளி தொகுதியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தொகுதி முழுவதும் கிருமிநாசினி தெளிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது

அனந்தராமன் தெரிவித்துள்ளார்

மலேசியாவை சேர்ந்த நால்வரும் இந்தோனேஷியாவை சேர்ந்த நால்வரும் இதில் அடங்குவர் இவர்கள் அனைவருக்கும் டெல்லி தப்லிகி ஜமாத் அமைப்புடன் தொடர்பு இருப்பதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நோய் அறிகுறி இல்லாதவர்கள் மூலமாகவும் கொரோனா வைரஸ் பரவக் கூடும் என்பதால் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபட்டுள்ள சுகாதாரத் துறையினர் உட்பட அனைவரையும் பாதுகாக்கும் வகையில் தமிழகத்தில் அனைவரும் முக கவசம் அணிவதை மாநில அரசு கட்டாயமாக்க வேண்டும் என பாமக இளைஞர் அணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார் அமெரிக்கா ஜெர்மனி சீனா ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் டெல்லி மகாராஷ்ட்ரா பஞ்சாப் தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலும் முக கவசம் அணிதல் கட்டாயமாக்கப்பட்டு இருப்பதை அறிக்கை ஒன்றில் அவர் சுட்டிக் காட்டியுள்ளார் நாய் பூனை போன்ற செல்லப் பிராணிகள் மூலமாக கொரோனா வைரஸ் பரவக் கூடும் என்று கூறப்படுவது வெறும் வதந்தி என்றும் மக்கள் இதை நம்ப வேண்டாம் என்றும் அரசு தெரிவித்துள்ளது இத்தகைய நோய் பரவல் சாத்தியம் என்பதற்கு ஆதாரங்களும் இல்லை இதுவரை அப்படி நடக்கவும் இல்லை என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிக்கை தகவல் அலுவலகம் ட்விட்டர் பதிவு ஒன்றில் தெளிவுப்படுத்தி உள்ளது

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கிறிஸ்துவ சமூகத்தினர் இன்று வீட்டிலேயே ஈஸ்டர் திருநாள் கொண்டாடினர்